எடப்பாடி கே

மகளிரிடையே பொருளாதார விழிப்புணர்வை அதிகரிக்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று குடியரசுத்தலைவர் திரு

எடப்பாடி கே பழனிச்சாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

மேலும் பல்கலைக்கழக மானிய குழு தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அதனை உயர்கல்வி ஆணையமாக மாற்றியமைப்பதற்கான தேவை எழவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பல்கலைகழக மானியக்குழு வெளிப்படையான நிதி ஒதுக்கீட்டுடன் செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர் அதன் நிதி சார்ந்த அதிகாரம் அதன் திறனை மேலும் வலுப்படுத்தி பரிந்துரைகளை செயல்படுத்த வழிகோலியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார்

நாராயணசாமி பல்கலைக்கழக மானியக் குழுவிற்கு மாற்றாக தேசிய உயர்கல்வி ஆணையத்தை ஏற்படுத்துவது மாநில உரிமையை பறிக்கும் செயலாகும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு

சென்னை விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் தொடர்ந்து மாநில அரசின் செயல்பாடுகளில் குறுக்கிடுவதால் திட்டங்கள் தாமதமாவதாக குறை கூறியுள்ளார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு அங்கமாக உள்ளதால் மூன்றாவது கூட்டணிக்கு இடமில்லை என்றும் அவர் எடுத்துரைத்தார் பிரதமர் பிரதமர் திரு

ஸ்மாாட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கும் பிரதமர் வாரணாசியில் பொதுக்கூட்டத்திலும் இன்று உரையாற்றுகிறார் அலகாபாத் மற்றும் மிர்சாபூர் மாவட்டங்களின் பாசனத்திற்கு பெரும் உத்வேகம் அளிக்கும் பன்சாகர் கால்வாய் திட்டத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணிப்பதோடு கங்கை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கும் பாலத்தையும் பிரதமர் திறந்து வைக்கிறார் குடியரசுத்தலைவர் மகளிர் மகளிருக்கிடையே பொருளாதார விழிப்புணர்வை அதிகரிக்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று குடியரசுத்தலைவர் திரு

அகமதாபாத்தில் செலவின பட்டயக்கணக்காளர் அமைப்பின் பவள விழா கொண்டாட்டங்களை துவக்கிவைத்து பேசிய அவர் தொழில் நிறுவனங்களில் நிதி ஒதுக்கீடு வீணாவதை தடுக்க செலவின பட்டயக்கணக்காளர்கள் பெரும் பங்காற்றி வருவதாக பாராட்டினார் நிகழ்ச்சியில் நிதித்துறை இணை அமைச்சர் திரு

சௌத்திரி குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபாணி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவை இன்று சந்தித்து பரஸ்பர நலன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் குறிப்பாக தீவிரவாதத்தை எதிர்கொள்வது இருதரப்பு மற்றும் மண்டல நலன் சார்ந்த பேச்சுவார்தைகள் இதில் முக்கிய இடம்பெற்றதாக திரு

இருநாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனைகள் களையப்படும் என்று திருமதி ஷேக் ஹசீனா எடுத்துரைத்ததோடு பங்களாதேஷ் தீவிரவாதத்திற்கு புகலிடம் அளிக்காது என்றும் உறுதியளித்தாகவும் திரு

இந்திய பங்களாதேஷ் நாடுகளுக்கு இடையே உள்துறை அமைச்சர்கள் அளவிலான பேச்சுவார்த்தைகள் நாளை நடைபெறுகின்றன

ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் ஊட்டச்சத்து நிபுணர்களை நியமனம் செய்ய மகளிர் குழந்தைகள் நல அமைச்சகம் மாநில அரசுகளை அறிவுறுத்தியுள்ளது போஷன் அபியான் திட்டத்தின்கீழ் ஊட்டச்சத்து நிபுணர்கள் நியமனம் செய்யப்பட்டு கா்ப்பிணிகள் குழந்தைகள் பாலூட்டும் தாய்மார்களிடையே ஊட்டசத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வகைசெய்யப்பட்டுள்ளது

இதனிடையே கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர் அணையும் வேகமாக நிரம்பி வருகிறது

கோடை விழா விழுப்புரம் மாவட்டம் கரியாலூர் கிராமத்தில் அமைந்துள்ள கல்வராயன் மலை இரண்டு நாள் கோடை விழா இன்று தொடங்கியது அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு

வி சண்முகம் ஆகியோர் இவ்விழாவை துவக்கி வைத்து அரசு நலத்திட்டங்கள் குறித்த கண்காட்சியையும் பார்வையிட்டனர் மகளிர் சுய உதவிக்குழுக்களால் உருவாக்கப்பட்ட பழக்கண்காட்சியையும் பார்வையாளர்கள் கண்டுகளித்து வருகின்றனர்